வரியை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது பிரதமர் திரு

உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக திரு என் வி ரமணா இன்று பதவியேற்றுக் கொண்டாா்

திரையரங்குகள் வணிகவளாகங்கள் உடற்பயிற்சி கூடங்கள் கேளிக்கை விடுதிகள் பெரிய அரங்குகளில் மக்கள் கூடுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது

வழிபாட்டுத்தலங்களிலும் மக்களுக்கு அனுமதி இல்லை ஒட்டல்களில் பார்சலுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து வருவோருக்கு இ பாஸ் கட்டாயம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அனைத்து மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள சலூன்கள் அழகு நிலையங்கள் இயங்க அனுமதி இல்லை பொதுமக்கள் வெளியில் செல்லும் போது தவறாமல் முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் சமூக இடைவெளியை கடைப்பிடிக்க வேண்டும் என்றும் மாநில அரசு கூறியுள்ளது பொதமக்கள் அவசிய தேவை இல்லாமல் வெளியே செல்வதை தவிர்த்து அரசுக்கு முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் மாநில அரசு இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கேட்டுக் கொண்டுள்ளது

மாநிலங்களுக்குத் தேவையான மருத்துவ ஆக்ஸிஜன் மற்றும் தடுப்பு மருந்துகளை மத்திய அரசு சீராக விநியோகம் செய்து வருகிறது ஆக்ஸிஜன் தட்டுப்பாட்டை நீக்கும் வகையில் புதிதூக ஆக்ஸிஜன் உற்பத்தி நிலையங்களும் தொடங்கப்பட்டு வருகின்றன குஜராத் மாநிலம் காந்திநகரில் உள்ள ஆயுர்வேதா மருத்துவமனையில் ஆக்ஸிஜன் உற்பத்தி நிலையத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைத்தாா் எஃகு துறையின் சார்பில் ஒரு லட்சத்திற்கும் கூடுதவாள மெட்ரிக் டன் மருத்துவ ஆக்ஸிஜன் உற்பத்தி செய்யப்பட்டு பல்வேறு மாநிலங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக பெட்ரோலியத்துறை அமைச்ச் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார் ஆக்ஸிஜன் கண்டெய்ளா்கள் ரயில்கள் மூலம் பல்வேறு மாநிலங்களுக்கு எடுத்துச் செல்லப்பட்டு வருகின்றன விமானப்படை மூலமாகவும் ஆக்ஸிஜன் விநியோகம் நடைபெற்று வருகிறது பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனம் மற்றும் ரானுவத்தின் சார்பில் கூடுதல் படுக்கை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன மத்திய அரசால் கொள்முதல் செய்யப்படும் தடுப்பு மருந்துகள் மாநில அரசக்களுக்கு தொடர்ந்து இலவசமாக வழங்கப்படும் என்று சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது

சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் தலா இரண்டு லட்சம் கோவாக்ஸின் மற்றும் கோவிஷீல்டு தடுப்பு மருந்துகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் அவை மாவட்டங்களுக்கு விரைவில் விநியோகிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார்

அத்தியாவசிய பணிகள் தவிர பிற பணிகளுக்கு அமைதி இல்லை ஞாயிற்றுக்கிழமைகளில் கடைப்பிடிக்கப்படும் இந்த முழு ஊரடங்கிற்கு தமிழக மக்கள் முடி ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென்று மக்கள் நல்வாழ்வுத்துறையின் முதன்மை செயல் டாக்டர் ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முகக்கவசம் அணிவது உள்ளிட்ட நெறிமுறைகளை முழுமையாக கடைபிடிக்க வேண்டுமென்று வலியுறுத்தினார்

ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார் நாடு முழுவதும் மருத்துவ பயன்பாட்டிற்கான ஆக்சிஜன் மற்றும் அது தொடர்பான உபகரணங்களுக்கான இறக்குமதி வரியை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது ஆக்சிஜன் விநியோகம் தொடர்பாக புதுதில்லியில் இன்று பிரதமர் தலைமயில் நடைபெற்ற உயர்மட்டக்குழு கூட்டத்தில் ஆக்சிஜன் மற்றும் ஆக்சிஜன் தொடா்பான உபகரணங்களை இறக்குமதி செய்வதற்கான கலால் மற்றும் செஸ் வரியை முற்றிலும் நீக்குவது எனவும் முடிவு செய்யப்பட்டது இறக்குமதி செய்யப்படும் ஆக்சிஜன் மற்றும் மருந்துப் பொருட்கள் காலதாமதமின்றி மக்களுக்கு கிடைப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் பிரதம் திரு

பிரதம் திரு

பிரதமரின் உரையை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் சென்னை அலைவரிசை ஒன்றில் ஒலிபரப்பாகும்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

குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அவருக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தாா் குடியரசு துணைத்தலைவர் வெங்கையா பிரதமர் நாயுடு திரு திரு நரேந்திரமோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வாளிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது

உலக இளையோா் குத்துச்சண்டை போட்டியின் ஆடவா் பிரிவில் இந்தியாவின் சச்சின் தங்கப்பதக்கம் வென்றாா்

இப்போட்டியில் இந்தியா எட்டு தங்கம் மூன்று வெண்கலப் பதக்கங்களை வென்றது உலகக்கோப்பைக்கான முதல்கட்ட வில்வித்தைப் போட்டியிள் மகளிர் பிரிவில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது